சென்னை ஓமாந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் ரத்த வகை கண்டறியும் அதிநவீன கருவியை அமைச்சர் டாக்டர்

கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது

முன்னதாக அவை இன்று கூடியதும் இப்பிரச்சனையை திரிணமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினார்கள் அப்போது குறுக்கிட்டு பேசிய அவைத்தலைவர் திரு

இதனிடையே திரிணமுல் காங்கிரஸ் கட்சி உறுபபினர் திரு

மாநிலங்களிலிருந்து இதுதொடர்பான அறிக்கை கிடைத்தபின்னர் வெளியுறவு அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களை திருப்பி அனுப்பும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் கூறினார்

புதுதில்லியில் நடைபெற்ற கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்தன பின்னர் செய்தியாளரிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் எந்தவித காரணமும் தயாரிப்பும் இன்றி மத்திய அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்ததன் மூலம் காங்கிரஸ் மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் தங்களது இயலாமையை வெளிப்படுத்தி இருப்பதாக பிரதமர் தெரிவித்ததை சுட்டிக்காட்டினார் தமக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின்போது பிரதமர் நிகழ்த்திய உரை உலகம் முழுவதும் ஒரு விவாதப்பொருளாக உருவெடுத்துள்ளதாகவும் அதுகுறித்து பிரதமர் அண்மையில் ருவாண்டா உகாண்டா தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கு சென்றபோது மக்கள் அதை பற்றி பேசியதாகவும் திரு அனந்த்குமார் பெருமிதம் தெரிவித்தார்

ராதாகிருஷ்ணன் மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார்

நரேந்திரமோடி தமது சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் தெரிவிக்க அழைப்பு விடுத்துள்ளார் ட்விட்டரில் இன்று இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள தமது செயலியில் பொதுமக்கள் உரிய ஆலோசனைகளை பதிவிடலாம் என்றும் கூறியுள்ளார்

பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து அனைத்து பரிசோதனைகளையும் அரசு மருத்துவமனைகளில் மேற்கொண்டு நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து நலவாழ்வு பெற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்

எடப்பாடி கே

ராஜாமணி துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார்

கனமழை காரணமாக மேலமணக்குடி சுவாமித்தோப்பு பகுதிகளில் உப்பள தொழில் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது

குலசேகரம் திருவட்டாறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ரப்பர் மரத்திலிருந்து பால் எடுக்கும் தொழில் நிறுத்தப்பட்டுள்ளது

புதுதில்லியில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மாநாட்டில் இன்று பேசிய அவர் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் புதிய பரிமாணத்துடன் வளர்ந்து வருவதாக குறிப்பிட்டார் இதற்காக ரிசர்வ் வங்கியும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் மதிப்பீட்டு முறையிலும் அளவீட்டு முறைகளிலும் டிஜிட்டல் பரிவர்த்தனை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டினார் சரக்கு சேவை வரியும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக எடுத்துரைத்தார்

சென்னை ஓமாந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் ரத்த வகை கண்டறியும் அதிநவீன கருவியை அமைச்சர் டாக்டர்